தலைப்புச்செய்திகள் கொரோனா தொற்று காரணமாக சென்னை தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த புதுச்சேரி முதலமைச்சர் திரு என் ரங்கசாமி இன்று வீடு திரும்பினார்

தமிழகத்தில் இருந்து புதுச்சேரி மற்றும் தமிழகத்தின் பிற மாவட்டங்களுக்கு உள்ளேயும் மாவட்டங்களுக்கு இடையேயும் பயணிப்பதற்கான இ பதிவு முறை இன்று முதல் நடைமுறைக்கு வந்துள்ளது

ரங்கசாமி சிகிச்சை குணமடைந்து இன்று மருத்துவமனையில் இருந்து புதுச்சேரி வந்தடைந்தார் அவர் மேலும் சில நாட்கள் ஒய்வு பெற வேண்டுமென்று மருத்துவர்கள் அறிவுறுத்தி உள்ளதாக மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன தமிழிசை புதுச்சேரி துணை நிலை ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் இன்று கதிர்காமத்தில் கொரோனா சிகிச்சைக்காக இயங்கிக் கொண்டிருக்கும் இந்திராகாந்தி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கோவிட் நோயாளிகளுக்கு வழங்கப்பட்டு வரும் சிகிச்சை முறைகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டார் பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த அவர் புதுச்சேரியில் ஆக்ளிஜன் தட்டுப்பாடு இல்லை என்றும் மருத்துவமனைகளுக்கு வரும் நோயாளிகளுக்கு இயன்ற வரை தீவிர சிகிச்சை வழங்கப்பட்டு வருவதாகவும் படுக்கை வசதி இல்லாத நிலையிலும் கூடுதலாக வரும் நோயாளிகளுக்கும் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் மருத்துவர்களின் தன்னலமற்ற சேவையை குறை சொல்லும் விதமாக தவறான தகவல்களை பரப்ப வேண்டாம் என்றும் செய்தியாளர்களிடம் கேட்டுக் கொண்டார்

ராஜ்நிவாசில் நடைபெற்ற எளிய நிகழ்ச்சியில் ரோட்டரி கிளப் மிட் டவுண் உறுப்பினர்கள் இதற்கான காசோலையை வழங்கினார்கள்

அனைத்து கீழமை நீதிமன்றங்களிலும் தவிர்க்க முடியாத காரணங்கள் மற்றும் நீதிபதியின் அனுமதி இல்லாமல் எந்த ஒரு வழக்கறிஞரோ வழக்காடுனரோ நீதிமன்றத்திற்கு வரக்கூடாது என்றும் குறிப்பிட்டுள்ளார் எனவே தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து கீழமை நீதிமன்றங்களில் பணிபுரியும் நீதித் துறை அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் தவிர்க்க முடியாத காரணம் அன்றி நீதிமன்றத்திற்கு வர வேண்டாம் என்று அந்த உத்தரவில் கூறி உள்ளார் இ பதிவு தமிழகத்தில் மாவட்டங்களுக்கு உள்ளேயும் மாவட்டங்களுக்கு இடையேயும் பயணிப்பதற்கான இ பதிவு முறை இன்று முதல் நடைமுறைக்கு வந்துள்ளது வெளிநாடுகள் மற்றும் வெளிமாநிலங்களில் இருந்து வருவோருக்கும் இ பதிவு முறை கட்டாயமாக்கப்பட்டுள்ளது விழுப்புரம் மாவட்ட எல்லைகளில் காவல் துறையினர் சாலைகளில் தடுப்புகளை அமைத்து வாகள சோதனைகளை மேற்கொள்வதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

இதனால் குஜராத் மற்றும் டையூ கடலோரப் பகுதிகளில் எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது புயலை சமாளிக்க அம்மாநிலத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை அம்மாநில முதலமைச்சர் திரு விஜய் ரூபானி இன்று ஆய்வு செய்தார்

இப்பணிகளில் ராணுவத்தினர் ஈடுபடுத்தப்பட்டு வருகின்றனர் மாநில பேரிடர் நிவாரணப் படையும் தேசிய பேரிடர் நிவாரணப் படையும் சவ்ராஷ்டிரா மற்றும் தெற்கு குஜராத்தின் கடலோர மாவட்டங்களில் படை அமர்த்தப்பட்டுள்ளனர் புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் உயர்மட்ட அளவிலான ஆய்வு மேற்கொண்டார் ராணுவ தலைமை தளபதி விமானப்படை கடற்படை தளபதிகள் இதில் பங்கேற்றனர் வானிலை மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்றும் நாளையும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழையும் தென் கடலோர மாவட்டங்களில் லேசான மழையும் பெய்யக் கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தமிழகத்தின் ஏனைய மாவட்டங்கள் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் பெரும் வறண்ட வானிலையே நிலவும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது முதியோர்ஹெல்ப்லைன் கோவிட் பெருந்தொற்றுப் பின்னணியில் தற்போதைய முதியோர்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் பொருட்டு மத்திய சமூக நீதி அமைச்சகம் எல்டர் லைன் என்ற பெயரில் புதிதாக ஹெல்ப் லைன் ஒன்றை ஏற்படுத்தி உள்ளது

ரங்கசாமி இன்று வீடு திரும்பினார் புதுச்சேரியில் ஆக்ஸிஜன் தட்டுப்பாடு இல்லை என்றும் சிகிச்சை மருத்துவமனைகளுக்கு வரும் நோயாளிகளுக்கு தீவிர வழங்கப்பட்டு வருவதாகவும் துணை நிலை ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் இருந்து புதுச்சேரி மற்றும் தமிழகத்தின் பிற உள்ளேயும் மாவட்டங்களுக்கு இடையும் மாவட்டங்களுக்கு பயணிப்பதற்கான இ பதிவு முறை இன்று முதல் நடைமுறைக்கு வந்துள்ளது